தகுதி உள்ள அனைவரும் எவ்வித தயக்கமும் இன்றி கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு வலியுறுத்துகிறோம் எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம்

புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகளை கருத்தில் கொண்டே பொது முடக்கம் நீட்டிக்கப் பட்டுள்ளதாகவும் இது முழுமையான பொது முடக்கம் அல்ல என்றும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் நாடு தடுப்பூசி நாட்டில் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்கம் தெரிவித்துள்ளது

பரிசோதனை வசதிகளை அதிகரிக்கவும் புதுமையான பரிசோதனை முறைகளை கொண்டுவரவும் மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் முயற்சிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன

இதனால் மருத்துவ மனைகளில் ஆக்சிஜன் நிலவரம் கணிசமாக மேம்படும்

குஜராத்தில் உள்ள நர்மதா பள்ளத்தாக்கு உர உற்பத்தி நிறுவனமும் திரவ ஆக்சிஜனை அரசுக்கு வழங்கத் தொடங்கி உள்ளது இதர உர உற்பத்தி நிறுவனங்களும் மருத்துவ மனைகளில் ஆக்சிஜன் உற்பத்தி பிரிவுகளை தொடக்க உள்ளன உர உற்பத்தி நிறுவனங்களின் ஆலைகளில் ஆக்சிஜன் உற்பத்தி வசதிகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புக்கள் குறித்து மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை இணை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இம்முடிவுகள் மேற்கொள்ள பட்டன

வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கொரோனா தடுப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கான மைய அதிகாரியாக மாவட்ட தேர்தல் அதிகாரி செயல்படுவார் என்றும் ஒவ்வொரு மையத்திலும் கொரோனா தடுப்பு விதிமுறைகள் முழுமையாக பின்பற்ற பட்டதற்கு சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் சான்றிதழ் பெறப்பட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

பூர்வா கார்க் தெரிவித்துள்ளார் மளிகை பால் மற்றும் காய்கறி கடைகள் திறந்து இருக்கலாம் என்றும் போக்குவரத்து மருத்துவம் விவசாயம் மற்றும் தொழில்நிறுவனங்களின் செயல்பாடுகள் தொடர்ந்து அனுமதிக்கப்படும் என்றும் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறினார் தேர்தல் தொடர்பான செயல்பாடுகளும் அரசால் வழங்கப்பட்ட அடையாள அட்டைகளை காட்டுவதன் பேரில் அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் கட்டுப்பாடுகள் மற்றும் தளர்வுகள் குறித்து மாவட்ட துணை ஆட்சியர் திரு தமிழ்ச்செல்வன் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் விளக்கம் அளித்தார்

அவரது மறைவிற்கு துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் ஒடிசா ஆளுநர் திரு கணேஷி லால் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

நடமாடும் தடப்பூசி புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறையினர் நடமாடும் தடுப்பூசி வாகனம் மூலமாக சேதராப்பட்டில் உள்ள எல் அண்ட் டி தொழிற்சாலையில் தடுப்பூசி முகாம் நடத்தினர்

நடமாடும் தடுப்பூசி வாகனம் மூலமாக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தடுப்பூசி முகாம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகளை கருத்தில் கொண்டே பொது முடக்கம் நீட்டிக்கப் பட்டுள்ளதாகவும் இது முழுமையான பொது முடக்கம் அல்ல என்றும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார்